வணக்கம் ஆல் இண்டியா ரேடியோபுதுச்சேரி

நரேந்திரமோடி இன்று தொடக்கிவைத்தார்

உத்தரப்பிரதேசத்தில் இரட்டை நகரங்களாக விளங்கும் நொய்டா மற்றும் கிரேட்டர் நொய்டா வில் மத்திய அரசு பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை கொண்டு வர திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் இதன்மூலம் அப்பகுதியின் பொருளாதாரம் மேம்படுவதுடன் லட்சக்கணக்கான இளைஞ்களுக்கு வேலைவாய்ப்புகளும் கிடைக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார் கிரேட்டர் நொய்டாவில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் நொய்டா பகுதிக்கான டெல்லி மெட்ரோ புளுலைன் பாதையின் நீட்டிப்பு பிரிவை பிரதமர் தொடக்கி வைத்தார்

கிரேட்டர் நொய்டா வில் பண்டித் தீன்தயாள் உபாத்யாயா வின் திருவுருவ சிலையையும் அவர் இன்று திறந்து வைத்தார் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்திற்கான முக்கிய உற்பத்தி மையமாக நொய்டா உருவெடுத்திருப்பதாக பிரதமர் கூறினார் கிரேட்டர் நொய்டா அருகே அமையவுள்ள ஜேவர் விமானநிலையம் அப்பகுதி மக்களுக்கு டெல்லிக்கு வரமாலேயே நாட்டின் பல்வேறு இடங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்பை வழங்கும் என்று அவர் மேலும் கூறினார் மத்திய அரசின் நாரிசக்தி விருது பெற்ற பெண்களை இன்று பிரதமர் நரேந்திரமோடி சந்தித்து கலந்துரையாடினார்

வென்றவர்களின் சாதனைகள் பாராட்டத்தக்கவை என்றும் இவர்களின் பணிகள் மற்றவர்களுக்கு ஊக்கமளிப்பதாக அமையும் என்றும் அவர் கூறினார் மேலும் மேலும் இத்தகைய பல சாதனைகளை பெண்கள் படைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் தூய்மை இந்தியா திட்டத்தின் வெற்றிக்கு மிகப்பெரிய காரணம் பெண்கள் தான் என்றும் கழிவுப் பொருட்களை செல்வமாக மாற்றுவதே தூய்மை இயக்கத்தை அடுத்த கட்டமாக இருக்கும் என்றும் பிரதமர் கூறினார் குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடுவதற்கான இந்திர தனுஷ் திட்டம் மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டை போக்குவதற்கான திட்டத்தின் வெற்றியிலும் பெண்கள் முக்கிய பாங்காற்ற வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார் மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறை அமைச்சர் திரு மேனகாகாந்தி இந்நிகழ்ச்சியின்போது உடனிருந்தார் பாகிஸ்தான் தனது மண்ணில் இருந்து இயங்கும் தீவிரவாத குழுக்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது தீவிரவாத குழுக்கள் மீது பாகிஸ்தான் எடுத்துள்ள நடவடிக்கைகளை சரிபார்க்க்கூடிய நம்பத்தகுந்ததாக இருக்க வேண்டும் என்றும் இந்தியா கூறியுள்ளது இந்தியாவின் நிலைப்பாடு குறித்து புதுடெல்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித்தொடர்பாளர் திரு ரவிஷ்குமார் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை தடுத்து நிறுத்திவிட்டு பேச்சுவார்த்தைக்கு வரவேண்டும் என்றார் பாகிஸ்தானில் உள்ள பாலக்கோட்டில் பயங்கரவாத முகாம்கள் மீது நடத்தப்பட்ட வான்வெளி தாக்குதல் அதன் நோக்கத்தை முழுமையாக எட்டியுள்ளதாக அவர் கூறினார்

ரவிஷ்குமார் தெரிவித்தார் அஇஅதிமுக கூட்டணியை உடைக்க எதிர்கட்சிகள் சதிசெய்வதாக தமிழக முதலமைச்சர் எடப்பாடி திரு பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் சேலம் புறநகர் மாவட்ட அஇஅதிமுக அலுவலகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி திரு பழனிசாமியை பாமக தலைவர் திரு ஜி கே மணி இன்று நேரில் சந்தித்து பேசினார் இதனையடுத்து அஇஅதிமுக மற்றும் பாமக நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் அஇஅதிமுக தலைமையில் வலுவான கூட்டணி அமைந்திருப்பதால் கலக்கமடைந்துள்ள எதிர்கட்சிகள் செய்வதாகவும் கூட்டணி தொண்டர்கள் கருத்து வேறுபாடுகளுக்கு இடம்கொடாமல் ஒருங்கிணைந்து தேர்தல் பணியாற்ற வேண்டும் என்றும் கூறினார் மக்களவைத் தேர்தலில் கூட்டணிக் கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிகளை வழங்குவது என்பது குறித்து திமுக இன்று பேச்சுவார்த்தைகளை தொடக்கி உள்ளது சென்னை அண்ணா அறிவாலயத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு கே எஸ் அழகிரி காங்கிரஸ் சட்டமன்றக் குழுவின் தலைவர் திருகே ஆர் ராமசாமி மூத்த தலைவர் திரு கே வி தங்கபாலு ஆகியோர் இன்று திரு துரைமுருகன் தலைமையிலான திமுக தொகுதிப் பங்கீட்டு குழுவுடன் முதல்கட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர்

இதற்கிடையே மக்களவைத் தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விருப்பமனு தாக்கல் செய்தவர்களுடன் நேர்காணல் நிகழ்ச்சி அண்ணா அறிவாலயத்தில் இன்று நடைபெற்று வருகிறது திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் பொருளாளர் திரு துரைமுருகன் முதன்மை செயலாளர் திரு

ஆர் பாலு ஆகியோர் நேர்காணல் நடத்தினர்

நாராயணசாமி ஒப்புதல் அளித்துள்ளார்

முதலமைச்சர் திரு

நாராயணசாமி இதில் கலந்து கொண்டு பணிகளை தொடக்கி வைத்தார்

பேருந்து நிலையம் ரயில் நிலையம் கடற்கரை சாலை உட்பட மக்கள் அதிகம் கூடும் இடங்களிலும் மாநில எல்லைகளிலும் சொட்டுமருந்து முகாம்கள் அமைக்கப்படுகின்றன

நரேந்திரமோடி இன்று தொடக்கிவைத்தார் தூய்மை இந்தியா திட்டத்தைபோல இந்திரதனுஷ் தடுப்பூசித்திட்டம் மற்றும் ஊட்டச்சத்து திட்டத்தின் வெற்றியிலும் பெண்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என பிரதமர் கூறியுள்ளார்